இயக்கப்படும் என்றுஅரசுவிரைவுப் போக்குவரத்துகழகம் தெரிவித்துள்ளது

வரைஅதிகரிக்க்கூடும் என்றுசென்னைவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது இனிவிரிவானசெய்திகள் மின்ன்னுவாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுசெய்யமுடியாதுஎன்றுமாநிலதலைமைதேர்தல் அதிகாரிதிருசத்தியபிரதசாகுதெரிவித்துள்ளார் சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒருகணக்கீட்டுகருவிபோன்றதுஎன்பதால் அதில் எந்தசமிக்ளு மூவமாகவும் அவற்றை இயக்கமுடியாதுஎன்றும் கூறினார் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மிகவும் பத்திரமாகபாதுகாக்கப்பட்டுவருவதாகஅவர் குறிப்பிட்டார்

பின்னர் துணைதேர்தல் ஆணையர் திருசந்திரபூஷன் குமார் தலைமையில் காணொலி மூலம் நடைபெற்றவாக்குஎண்ணிக்கைகுறித்தஆலோசனைகூட்டத்தில் திருசத்தியபிரதசாகுகலந்துகொண்டார்

முன்னதாக இன்றுகாலைக்காதாரஅமைக்கத்தின் மூத்தஅதிகாரிகள் மற்றும் சும்மந்தப்பட்ட இதரதுறைகளின் அதிகாரிகளுடன் பிரதமர் ஆலோசனைநடத்தினார்

காணொலிகாட்சிவாயிலாகநடைபெற்ற இந்தஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகஅரசின் தலைமைசெயலர் திருராஜீவ் ரஞ்சன் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்துகொண்டனர் தொழில் நிறுவனங்களுக்குஆக்சிஜன் விநியோகத்திற்குதடைவிதிக்குமாறுஅனைத்தமாநிலங்களுக்கும் நேற்றுகடிதம் எழுதியதன் தொடர்ச்சியாகஅமைச்சரவைசெயலர் இந்தஆலோசனைகூட்டத்தைநடத்தியுள்ளார்

இதுதொடர்பாகமருந்துஉற்பத்தியாளர்களுடன் மத்தியஅரசுதொடர்பில் உள்ளதாகவும் வாரந்திரஉற்பத்திதிட்டங்கள் குறித்துகூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் ரெம்டெசிவிர் மருந்துஉற்பத்திவரும் வாரங்களில் இரு மடங்காகும் எனஅமைச்சர் தெரிவித்தார்

இதனையடுத்து பலரும் தற்போதுஆர்வத்துடன் தடுப்பூசிபோட்டுக்கொள்கின்றனர் தடுப்பூசிபாதுகாப்பானதுடன் கோவிட் எளிமையானகுஎன்றும் அனைவரும் கண்டிப்பாகதடுப்பூசிபோட்டுக்கொள்ளவேண்டும் என்றம் மதுரை அரசுராஜாஜிமருத்தவமனையில் தடுப்பூசிபோட்டுக்கொண்டபயனாளிகள் தெரிவிக்கின்றனர்

மாற்றுத் திறளாளிகளுக்குசிறப்பு கவுன்டர்கள் சாய்தளபாதை உள்ளிட்டவசதிகளைஏற்படுத்தவேண்டும் எனநீதிபதிகள் அறிவுறுத்தினர் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்குதடுப்பூசிபோடுவதற்கானவயதுவரம்பைநிர்ணயிப்பதுகுறித்து மூன்றுநாட்களில் முடிவெடுக்கவேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் கோவிட் தொற்று பரவுவதைதடுக்கும் வகையில் தமிழகத்தில் நாளைமுதல் இரவு ஊரடங்கு அமல்படுத்தப்படஉள்ளதால் பகல் நேரங்களில் அரசுவிரைவுப் போக்குவரத்துகழகபேருந்துகள் இயக்கப்படும் என்றுபோக்குவரத்துக் கழகமேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார்

முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பேருந்துகள் இயக்கப்படமாட்டாதுஎன்றும் முன்பதிவு செய்தபயணிகளுக்குகட்டணம் திரும்பஅளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்

திமுகசுட்டமன்றஉறுப்பினர்கள் உத்தரவைஎதிர்த்தாக்கல் செய்யப்பட்டமேல்முறையீட்டுவழக்கில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பதிலளிக்கசென்னைஉயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

பொதுமக்கள் நீர்ச்சத்தமிகுந்தகாய்கறிகள் பழவகைகளையும் உணவில் சேர்த்துக்கொள்ளுமாறும் இளநீர் மோர் போன்றபானங்களைஅருந்துமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்

கோவிட் திண்டுக்கல் மாவட்டத்தில் பாதிப்புக்குள்ளானபகுதிகளில் பொதுசுகாதாரத்துறைமற்றும் ஊரகவளர்ச்சித்துறை இணைந்துதடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன திருவாளர் மாவட்டம் மன்னார்குடிஅருகேவடுவூர் கோதண்டராமசுவாமிஆலயத்தில் ப்பீராமநவமிதிருவிழாகொடியேற்றத்துடன் இன்றுதொடங்கியது